நீதித்துறைகட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதற்குதமிழகஅரசுஉயர் முன்னுரிமைஅளித்துள்ளதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் கோவாஅமைச்சரவை இன்றுபிற்பகல் மாற்றியமைக்கப்படுகிறது அஸ்ஸாம் மாநிலத்தின் பல்வேறுபகுதிகளில் வெள்ளப்பாதிப்பு தொடா்ந்துநீடிக்கிறது அமெரிக்கஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் சவ்ரப் வா்மஅரை இறுதிக்குமுன்னேறியுள்ளாா் இனிவிரிவானசெய்திகள் உயர்நீதிமன்றதீர்ப்புகள் சும்பந்தப்பட்டமாநிலமொழிகளில் மொழிப்பெயர்த்துவழங்க வேண்டியதன் அவசியத்தைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிநத் வலியுறுத்தியுள்ளார் இன்றுசென்னைடாக்டர் அம்பேத்கள் சட்டபல்கலைக் கழகத்தில் நடைபெற்றசிறப்பு பட்டமளிப்பு உச்சநீதிமன்றமுன்னாள் தலைமைநீதிபதிதிருசதாசிவம் விழாவில் உச்சநீதிமன்றநீதிபதிதிருபாப்டே சென்னைஉயா்நீதிமன்றதலைமைநீதிபதிதிருமதிவிஜயதஹில் ரமணிஆகியோருக்குகௌரவடாக்டர் பட்டங்களைவழங்கிஅவர் உரையாற்றினார் குறித்தவிழிப்புண்வைஏற்படுத்தவத்றகுமாநிலமொழிகளில் சுட்டம் தீர்ப்பு மொழிபெயர்க்கப்படுவதுஅவசியமாகிறதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாகதாம் தெரிவித்தயோசனையைஏற்றுசத்திஷ்கதர் உயர்நீதிமன்றத்தில் தற்போது இத செயல்படுத்தப்பட்டிருப்பதாகஅவர் கூறினார் சென்னைஉயா்நீதிமன்றத்திலும் இதனைசெயல்படுத்துமாறுஅவா் கேட்டுக் கொண்டாா்

நிகழ்ச்சியில் பேசியமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமி கௌரவடாக்டர் பட்டம் பெற்றவர்களின் சாதனைகளைஎடுத்துரைத்தார் மாநிலத்தில் நடப்பு ஆண்டில் புதிதாக மூன்றுசட்டக்கல்லூரிகள் தொடங்கப்படஉள்ளளதாகவம் அவர் தெரிவித்தார் நீதித்துறைகட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்தவதற்குதமதுஅரசுமுன்னுிமைஅளித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

மாநிலஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் சுட்டஅமைச்சர் திருசிவிசண்முகம் உள்ளிட்டோர் இந்தநிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் கோவாஅமைச்சரவை இன்றுமாற்றியமைக்கப்படுகிறது நான்குஅமைச்சள்கள் நீக்கப்பட்டு புதிதாகநான்குபோ் சேர்க்கப்படுகின்றனா் அமைச்சர்களுக்கானபதவியேறபு விழா இன்றுபிற்பகல் மூன்றுமணிக்குநடைபெறும் புதிய என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது பிஜேபிகூட்டணிகட்சியானகோவாபார்வா்டுகட்சிமற்றும் சுயேச்சைறுப்பினர்கள் அமைச்சரவையிலிருந்துநீக்கப்படுகின்றனர் காங்கிரஸ் கட்சியிலிருந்தபிஜேபி யில் இணைந்தபத்துசட்டப்பேரவைஉறுப்பினா்களில் மூன்றுபேருக்குஅமைச்சரவையில் இடம் அளிக்கப்படுகிறது இவர்களோடுபிஜேபிசட்டமன்றஉறுப்பினரும் அமைச்சராகபதவியேற்கவுள்ளார்

அஸ்ஸாமில் வெள்ளப்பாதிப்பு தொடர்ந்துநீடித்துவருகிறது

நாடாளுமன்றவளாகத்தை தூய்மைப்படுத்துவதற்கான இரண்டுநாள் இயக்கம் இன்றுதொடங்கியது

நாடாளுமன்றஉறுப்பினா்கள் பலரும் இதில் பங்கேற்றதாகளமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா் கடலூர் சிறையில் கைதிஒருவர் உயிரிழந்தசும்பவம் தொடர்பாகதேசியமனிதஉரிமைஆணையம் தமிழகஅரசுக்குநோட்டீஸ் அனுப்பியுள்ளது உடகங்களில் வெளியானசெய்தியின் அடிப்படையில் தாமாகவேமுன்வந்து இந்தநோட்டீஸை தேசியமனிதஉரிமைஆணையம் அனுப்பியுள்ளது

தமிழககாவல்துறைதலைவர் வாரக்காலத்திற்குள் பதிலளிக்குமாறும் அதில் கோரப்பட்டுள்ளது காவல்துறையினரின் கவனக்குறைவே இநதஉயிரிழப்புக்குக் காரணம் என்றும் அந்தநோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இதற்கானதிட்டம் ஊரகவளர்ச்சித்துறையின் கீழ செயல்படுத்தப்படவுள்ளது

கர்த்தாப்பூர் சாலைதிட்டம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயானபேச்சுக்கள் நாளைமீண்டும ்நடைபெறவுள்ளன அட்டாரி வாகாஎல்லைப்பகுதியில் இந்தபேச்சுக்கள் நடைபெறவுள்ளன

தமிழகம் முழுவதும் மக்கள் நீதிமன்றம் தற்போதுநடைபெற்றுவருகிறது

இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ளஅவர் இவ தொடர்பானசுற்றிக்கையை மத்திய அரசுதிரும்பப்பெறவேண்டுமென்றுவலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தில் தொழில் தொடங்க தொழில் முனைவோர் ஆர்வம் காட்டிவருவதாகதொழில்துறைஅமைச்சர் திருசுப்பத் கூறியுள்ளார் இன்றுஒசூரில் தொழில் முனைவோர் கருத்தரங்கில் பங்கேற்றுஅவர் பேசினார் தொழில்துறையின் தேவையைஉணர்ந்துகட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதற்குமத்தியமாநிலஅரசுகள் முக்கியத்துவம் அளித்துவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழில் புரிவதற்கானநடைமுறைகள் எளிமைப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் திருசம்பத் கூறினார்

இதற்கிடையே இந்தகுழுவின் விசாரணையைநாடகம அதைநிராகரிப்பதாகவும் அந்நாட்டுஅதிபர் திருமைதிரிபாலசிறிசேனாகருத்துதெரிவித்துள்ளார்

இதில் இங்கிலாந்து நியுசிலாந்தைஎதிர்கொள்கிறது லார்ட் மைதானத்தில் இந்தியநேரப்படிபிற்பகல் மூன்றுமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது இதுவரை இக்கோப்பையை இவ்விருநாடுகளுமேசைப்பற்றவில்லைஎன்பதால் இப்போட்டிபரபரப்பாக இருக்கும் என்றுரசிகர்கள் கருதுகின்றனர்